ஜெயிஸ் ஈ முகமது தீவிரவாத அமைப்பின் தலைவர் மசூத் அஸாரின் சொத்துக்களை முடக்க நி பாகிஸ்தான் உத்தரவிட்டுள்ளது

தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் முக்கிய அரசியல் தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்

ஐந்தாவது கட்ட தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் நாளை மாலையுடன் பிரச்சாரம் முடிவுக்கு வருகிறது பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி ராஜஸ்தான் மாநிலத்தில் இன்றுதேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார் சிக்கார் மற்றும் பிக்காளிரீல் நடைபெறும் பொதுக் கூட்டங்களில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றவுள்ளார்

காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி உத்தரப்பிரதேச மாநிலம் மகாராஜ்கன்ஜ் மற்றும் சிவகரில் நடைபெறும் பொதுக் கூட்டங்களில் கலந்து கொண்டு பேசவுள்ளார் பகுஜன் சமாஜ் கட்சியின்தலைவர் செல்வி மாயாவதி உத்தரப்பிரதேச மாநிலம் சித்தார்த் நகர் மற்றும் கல்தான்பூரில் இன்று பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார் தேர்தல் பிரச்சாரம் தொடர்பான அரசியல் கட்சிகளின் விளம்பரங்களுக்கு உரிய சான்றிதழ் உள்ளதா என்பதை ஆய்வு செய்த பின்னரே அவற்றை ஒளிபரப்ப வேண்டும் என்று தொலைக்காட்சி அலைவரிசைகள் மற்றும் தனியார் பண்பலை வாளொலி நிலையங்களை தேர்தல் ஆணையம் கேட்டுக்கொண்டுள்ளது தேர்தல் ஆணைய அதிகாரிகள் மற்றும் ஊடக நிறுவனங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்ற கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது முன்அனுமதி பெறப்பட்ட விளம்பரங்கள் மட்டுமே மின்னனு ஊடகங்கள் ஒளிபரப்ப வேண்டும் என்று இக்கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டது இக்கூட்டத்தில் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் மற்றும் பிரசார் பாரதியின் உயர் அதிகாரிகளும் பங்கேற்றனர் ஃபோனி புயல் பாதிப்புகளை சமாளிக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் புதுதில்லியில் நேற்று உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது

இதனிடையே ஃபோனி புயல் ஒடிசா மாநிலத்தின் தெற்கு பூரி பகுதியில் இன்று காலை எட்டு முப்பது மணிக்கு கரையை கடக்கக்கூடும் என்று வாளிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

ஒடிஷா ஆந்திரா மேற்குவங்கம் ஆகிய மாநிலங்களின் கடலோரப் பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு எமயம் எச்சரித்துள்ளதால் மீட்புப்படையினர் தயார் நிலையில் உள்ளனர் ஒடிஷாவின் கஞ்ஜம் கஜபதி குர்தாபுரி மற்றும் ஜெகத்சிங்பூர் மாவட்டங்களில் நள்ளிரவு முதலே கனமழை பெய்ய தொடங்கியுள்ளது கடலோப்பகுதிகளில் ஒன்றரை மீட்டர் உயரம் வரை அலைகள் எழக்கூடும் என்றும் தாழ்வான பகுதி மற்றும் கடற்கரையை அட்டியுள்ளவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது மத்திய உள்துறை அமைச்சகம் சும்பந்தப்பட்ட மாநிலங்கள் மற்றும் மத்திய அரசின் பல்வேறு துறைகளுடன் தொடர்பு கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது

இந்திய கடற்படை மற்றும் கடலோரக்காவல்படை கப்பல்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களும் மீட்புப்பணிக்கென அனுப்பப்பட்டுள்ளன கிழக்கு கடற்கரை பகுதிகளில் கண்காணிப்புப்பணிகளை மேற்கொள்வதற்கு தனி விமானங்களும் ஹெலிகாப்டர்களும் பயன்படுத்தப்படவுள்ளன

வட தமிழகம் மற்றம் புதுச்சேரி கடலோரப் பகுதிகளிலும் கடல் சீற்றம் இருக்கும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது

இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஆன்மீக தலைவர்கள் மற்றும் ஞானிகளின் வாழ்க்கை வரலாறுகள் பாடப்புத்தகங்களில் அதிக அளவில் இடம்பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார் இதன் மூலம் குழந்தைகள் மத்தியில் நற்பண்புகளை வளர்க்க முடியும் என்று அவர் குறிப்பிட்டார் ஆன்மீகம் மற்றும் மதத்தலைவர்கள் போதித்த உலக அமைதி மனித நேயம் மற்றும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த அனைவரும் பாடுபட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் தீவிரவாதம் அனைத்து நாடுகளுக்கும் மிகப்பெரிய சவாலாக உள்ளது என்று குறிப்பிட்ட அவர் அதை ஒடுக்க வேண்டியது அவசியம் என்று கூறினார் சர்வதேச தீவிரவாதியாக அறிவிக்கப்பட்டுள்ள ஜெயிஸ் ஈ முகமது அமைப்பின் தலைவர் மசூத் அஸாரின் சொத்துக்களை முடக்க பாகிஸ்தான் அரசு உத்தரவிட்டுள்ளது ஐநா வின் அறிவிப்பினை அடுத்து பாகிஸ்தான் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது அவர் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்வதற்கும் தடை விதிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது விற்பனை செய்வது மற்றும் வாங்குவதற்கும் மசூத் ஆயுதங்கள் அஸாருக்கு தடைவிதிக்கப்படுவதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது இந்த உத்தரவுகளை உரிய முறையில் பின்பற்றி நடவடிக்கைகளை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு பாகிஸ்தான் அரசு அறிவுறுத்தியுள்ளது இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் திரு கிரண்குமாருக்கு ஃபிரான்ஸ் அரசின் உயரிய விருதான செவாலியர் விருது வழங்கப்பட்டுள்ளது புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்தியாவுக்கான பிரான்ஸ்தாதர் திரு அலெக்சாண்டரே ஜீக்லர் அவருக்கு இந்த விருதை வழங்கினார் திரு கிரண்குமார் இஸ்ரோ தலைவராக பொறுப்பு வகித்தபோது இந்தியா ஃபிரான்ஸ் இடையேயான விண்வெளி ஒத்துழைப்பை அதிகரிக்க அவர் மேற்கொண்ட நடவடிக்கைகளை பாராட்டி இந்த விருது வழங்கப்படுவதாக ஃபிரான்ஸ் அரசு கூறியுள்ளது இஸ்லாமிய மத போதகர் ஜாஹிர் நாயக் மீதான சுட்டவிரோத பனபரிவர்த்தனை வழக்கில் அமலாக்க இயக்குநரகம் நேற்று குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் செய்துள்ளது

புதுதில்லியில் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரவீஸ் குமார் எண்ணெய் உற்பத்தி செய்யும் பிற நாடுகளிடமிருந்து கூடுதவாக கச்சா என்னெய் இறக்குமதி செய்ய பெட்ரோலிய அமைச்சகம் திட்டம் வகுத்துள்ளது என்று தெரிவித்தார் நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு வர்த்தகம் மற்றம் பொருளாதார நலன்கள் ஆகியவற்றைக் கருத்தில் கொண்டு முடிவுகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார் ஈரானிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடுகள் மீது தடைகளை விதிக்க ஏற்கனவே அமெரிக்கா முடிவு செய்தது எனினும் இந்தியா சீனா இத்தாலி தென்கொரியா உள்ளிட்ட எட்டு நாடுகளுக்கு ஆறு மாதம் தடையிலிருந்து அமெரிக்கா விலக்கு அளித்தது இந்த கால அவகாசம் நேற்றுடன் முடிவுக்கு வந்துள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி குப்பர் ஒவரில் ஐதராபாத் அணியை வென்று பிளே ஆஃப் கற்றுக்கு முன்னேறியுள்ளது

இதையடுத்து சூப்பர் ஒவர் முறை அறிமுகம் செய்யப்பட்டது

சண்டிகரில் இன்று நடைபெறும் போட்டியில் கொல்கத்தா அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது

கடந்த வாரம் சீனாவில் நடைபெற்ற ஆசிய மல்யுத்தப் போட்டியிலும் பஞ்ரங் புனியா தங்கப்பதக்கம் வென்றது குறிப்பிடத்தக்கது நியூசிலாந்து ஒப்பன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் எச் எஸ் பிரனாய் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார்